அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் உறுதுணையாக உள்ளதாகவும் பிரதம் தெரிவித்துள்ளார்

உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ரஷ்யாவில் இன்று தொடங்குகிறது

தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் சந்த்ரயான் இரண்டின் விக்ரம் லேண்டர் நிலவில் தரையிறங்குவதற்கு முன் இரண்டு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அதனுடனான தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரோ கூறியுள்ளது இது குறித்த விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாகவும் விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் விக்ரம் லேண்டர்வுடனான தகவல் துண்டிப்பினால் விஞ்ஞானிகள் சோர்ந்துவிடக்கூடாது என்று பிரதம் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் பெங்களூருவில் உள்ள இஸ்ரோ வளாகத்திலிருந்து நாட்டு மக்களுக்கு அவர் உரையாற்றினார் இலக்கை எட்டுவதில் சில தடைகள் ஏற்பட்டாலும் அதனை நாம் தொடர்ந்து செயல்படுத்துவோம் என்றும் அவர் கூறினார் இரவு பகலாக இஸ்ரோ விஞ்ஞாளிகள் ஆற்றிய பனி அளப்பநியது என்றும் ஈடு செய்ய முடியாதது என்றும் இதனைக் கண்டு நாடு பெருமிதம் கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

இதனைத் தொடர்ந்து இஸ்ரோ வளாகத்திலிருந்து பிரதம் புறப்படும் முன் இஸ்ரோ தலைவர் திரு சிவன் உணர்ச்சி மிகுதியால் கண்ணீர் சிந்தினார் அவரை ஆரத்தழுவி திரு நரேந்திரமோடி ஆறுதல் தெரிவித்தார் சந்த்ரயான் இரண்டிற்காக பாடுபட்ட விஞ்ஞானிகள் ஒவ்வொருவரிடமும் கைக்குலுக்கி அவர்களை பிரதமர் ஊக்கப்படுத்தினார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இஸ்ரோ விஞ்ஞாளிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனா் நாடு எப்போதும் அவர்களுக்கு துணை நிற்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு ஏய்ப்பை தடுக்கும் வகையில் அதிகாரிகள் தீவிர கண்காணிப்புப் பணியில் ஈடுபட வேண்டுமென்று மத்திய நிதி அமைச்சர் திருமதி நா்மலா சீதாராமன் கேட்டுக் கொண்டுள்ளார் கொல்கத்தாவில் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்டு அவர் பேசினார் கூடுதலாக செலுத்தப்பட்ட வரி உடனுக்குடன் திருப்பி வழங்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் வரி செலுத்துவோா் எவ்வித இன்னல்களுக்கும் உள்ளாகாத வகையில் அதிகாரிகள் செயல்பட வேண்டுமென்றும் அமைச்சர் வலியுறுத்தினார்

மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த பேச்சுவார்த்தைகயில் இந்தியாவின் சார்பில் நித்தி ஆயோக் அமைப்பின் துணைத்தலைவர் திரு ராஜீவ்குமார் தலைமையிலான குழு பங்கேற்றுள்ளது

பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதென இந்தியாவும் தென்கொரியாவும் முடிவு செய்துள்ளது அரசுமுறைப் பயணமாக தென்கொரியா கென்றுள்ள பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத்சிய் நேற்று சியோலில் பாதுகாப்புத்துறை சார்ந்த தொழில் நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகளிடையே உரையாற்றினார் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வருமாறும் கொரிய நிறுவனங்களுக்கு திரு ராஜ்நாத்சிங் அழைப்புவிடுத்தார்

இன்று இந்த அனையை பார்வையிட்டப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு எஸ் ஏ ராமன் இதனைத் தெரிவித்தார்

நாமக்கல் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார் நடப்பு ஆண்டில் மட்டும் மூவாயிரம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கவுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழ் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக அரசு தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஜெயக்குமார் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் லாபத்திற்காக தமிழ் குறித்து திமுக பேசுவதாக குற்றம்சாட்டினார் எந்த காலத்திலும் தமிழ் மொழிக்கு பாதிப்பு வராது என்றும் திரு ஜெயக்குமார் தெரிவித்தார் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு நரேஷ் கோயலிடம் அமலாக்கப்பிரிவு அதிகாரிகள் நேற்று விசாரணை நடத்தினர் சட்டவிரோத வெளிநாட்டு பணப்பரிமாற்ற வழக்கில் அவர்கள் இந்த விசாரணையை மேற்கொண்டனர் நாடு முழுவதும் அடுத்த ஆறு ஆண்டுகளுக்குள் மேற்கொள்ளப்பட வேண்டிய கட்டமைப்பு மேம்பாட்டுத் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்வதற்காக சிறப்பு பணிக்குழு ஒன்றை மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ளது பொருளாதார விவகாரங்கள்துறை செயல் தலைமையிலான இந்த குழு நடப்பு நிதியாண்டில் பொருளாதார மற்றும் தொழில்நுட்பத்துக்கு ஏதுவான கட்டமைப்பு திட்டங்களை கண்டறியும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குத் தேவையான திட்டங்களையும் இந்த குழு கண்டறியும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

ஃபிட் இந்தியா இயக்கத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டுமென்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களை தேர்ந்தெடுத்த தொகுதி மக்களுக்கு முன்னதாரணமாக இருக்கும் வகையில் உடலை பராமரிக்க வேண்டுமென்றும் திரு ஒம் பில்லா கேட்டுக் கொண்டாா் கா்நாடகாவிற்கான வெள்ள நிவாரண உதவியை மத்திய அரசு விரைவில் அறிவிக்கவுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு எடியூரப்பா கூறியுள்ளார்

உலக குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ரஷ்யாவில் இன்று தொடங்குகிறது

ஆசியா பசிபிக் இளையோர் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மகேஷ்ஹிந்தர் சைனி தங்கப்பதக்கம் வென்றார் ரஷ்பாவின் விளாடிவாஸ்டாக் கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஜுடோ பிரிவில் அவர்இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியின் நீச்சல் பிரிவில் இந்தியா எட்டு தங்கம் ஐந்து வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப்பதக்கத்தை வென்றது